பொருளாதார வாய்ப்புகளுக்கு இந்தியா திறந்த நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு

தமிழகம் மின்மிகை மாநிலம் என்ற நிலையை எட்டியிருப்பதால் இனி மின்வெட்டே இருக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் உற்சவம் இன்று வெகுவிமர்சையாக நடைபெற்றது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய கொரிய வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்திய நாடு பொருளாதார வாய்ப்புகளுக்கு திறந்த நாடாக திகழ்வதால் உலகளாவிய நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார்

பொருளாதாரத்தின் முக்கிய அம்சங்களான ஜனநாயகம் மக்கள்தொகை தேவை ஆகிய முன்றும் நம்மிடம் இருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார் குறைந்த அரசு நிறைந்த ஆளுமை என்ற இலக்கை நோக்கி நாம் சென்றுகொண்டிருக்கும் இந்த தருணத்தில் முதலீட்டாளர்களுக்கான கொள்கைகளை நாம் தளர்த்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தக அமைச்சர் திரு சுரெஷ் பிரபு சிறந்த முதலீட்டு வாய்ப்புள்ள நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் நம் கொள்கைகளில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றார் உற்பத்தி மற்றும் சிறியதொழில் நிறுவனங்களை தொடங்க கொரியாவிலிருந்து அதிக முதலீடுகளை வரவேற்பதாக அவர் கூறினார்

அருண்ஜேட்லி நம்நாடு வளர்ச்சிப்பாதையில் விரைந்து முன்னெடுத்துச் செல்ல விருப்பம் கொண்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு

மும்பையில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா உயர் வளர்ச்சியை நோக்கி செல்வதாகவும் குறிப்பிட்டார்

ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி குறுகிய காலத்திலேயே நல்ல வளர்ச்சியை கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அசோக் கஜபதி ராஜு இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சா் திரு

சண்டிகரில் விமானப்போக்குவரத்து திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் மத்திய அரசின் உடான் போன்ற திட்டங்களின் மூலம் விமானப்போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் இதற்கு திறன் மேம்பாட்டு மையங்கள் அதிகளவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார் ஸ்மிருதி இரானி தேசிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மத்திய புத்தக வெளியீட்டு பிரிவின் கையேடுகளில் வெளியிடப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி

சுஷில் சந்திரா வருமான வரி செலுத்துவோருக்கு மின்னணு நோட்டீஸ் தெரிவிக்கும் புதிய திட்டத்தை மத்திய நேரடி வரி வாரியம் விரைவில் அறிமுகப்படுத்தும் என்று இதன் தலைவர் சுஷில் சந்திரா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இதை தெரிவித்த அவர் இந்த திட்டத்தின்கீழ் சிறப்பு தகவல் ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் வருமான வரி தொடர்பான ஆவணங்கள் அல்லது தகவல்களை பெற இது வகை செய்யும் என்றும் குறிப்பிட்டார்

தங்கமணி தெரிவித்துள்ளா் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்வரும் கோடைக்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சிறப்புநிதி ஒதுக்கீடு செய்து புதிய திட்டங்களை செயல்படுத்தும் என்றார் முன்னதாக கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த அமைச்சர் மாநிலத்தில் இதுதொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த இஜந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

தமிழகத்தில் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் விதிமுறைகளை மீறுவோர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர்

இதனைத்தொடர்ந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இரு அமைச்சர்களும் உள்நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகளையும் தேவையான உபகரணங்களையும் வழங்கினர் பன்வாரிலால் புரோஹித் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படப்பை அரசு ஆரம்ப கசகாதார நிலையத்தில் தமிழக ஆளுநா் திருபன்வாரிலால் புரோஹித் இன்று ஆய்வ செய்தார் சுகாதார நிலையத்தில் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளை பார்வையிட்ட அவர் அம்மா குழந்தைகள் நலத்திட்ட பரிசுப்பொருட்களையும் டாக்டர்

பாஸ்போர்ட் மையம் நாளை நாகர்கோவிலிலும் அதனைதொடா்ந்து ராமநாதபுரம் திண்டுக்கல் சிவகங்கையிலும் விரைவில் திறக்கப்படும் என்றார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதனிடையே ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் தமிழகம் வந்த பிரதமர் காவிரி பற்றி அமைதி காத்ததும் உரிய காலக்கெடுவிற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து உத்தரவாதம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்ததும் தர இயலாது கண்டனத்திற்குரியது என்றார் கந்தூரி விழா வாய்ஸ் நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் உற்சவம் இன்று அதிகாலை வெகுவிமர்சையாக நடைபெற்றது

பாரதப்பிரதமரின் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின்கீழ் புதிதாக தொழில்தொடங்கும் பயனாளிகளுக்கு ஒன்றரை கோடி கடனுதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு